சென்னை லக்னோ குவஹாட்டி விமான நிலையங்களை ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் விரிவாக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி உட்பட பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் காந்தியவாதிகள் சமயத்தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் இதில் பங்கேற்கின்றனர் குடியரசுத்துணை தலைவர் திரு வெங்கையாநாயுடு பிரதமர் திரு

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் கர்நாடக பிஜேபி விவசாய அணியினருடன் இன்று நமோ செயலி மூலம் உரையாற்றிய பிரதமர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்தம் பிரச்சனைகளை களைய அனைத்து நடவடிக்கைகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார் பயிர் சாகுபடி நடைமுறைகளை இலகுவாக்க புதிய திட்டங்களை அரசு அறிமுகப்படுத்தியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்

கர்நாடக மாநிலத்தில் அம்மாநில அரசின் செயல்பட்டால் பசல் பீமா யோஜனா திட்டத்தில் பயன்கள் விவசாயிகளை சென்றடைய வில்லை என்றும் அவர் குறைகூறினார் வேளாண்மையை தொழில்நுட்பத்தோடு இணைப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்த விளைபொருட்களை சந்தைப்படுத்துகையில் அவர் அகிகபட்ச லாபம் கிடைப்பதற்கான வழிவகைகள் ஆராயப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

அதிகரித்து வரும் பயணிகளின் நெரிசலைக் கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்படும் இந்த திட்டத்தினால் மூன்றரைகோடி பேர் பயனடைவார்கள்

நாடும் மக்களும் வளர்ச்சி பெற கல்வி இன்றியமையாதது என்று சுட்டிக்காட்டிய அவர் வறுமை ஒழிப்பு உடல்நலம் வாழ்வாதார மேம்பாட்டிற்கு ஆராய்ச்சியும் படைப்பாற்றலும் முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டார்

கலை சமூக அறிவியல் மனிதநேயவியல் அடிப்படை அறிவியல் உள்ளிட்ட பிரிவுகளில் ஆராய்ச்சிகளுக்கான விருதுகளை குடியரசுத்தலைவர் வழங்கினார்

ஸ்ஸ்ஸ்ஸ் கிசான் கல்யாண் காரிய ஷாலா நாடுமுழுவதும் கிசான் கல்யாண் காரிய சாலா விவசாயிகளின் நல்வாழ்விற்கான ஒருநாள் பயிற்சி பட்டறை இன்று நடைபெறுகிறது வட்டார அளவில் நடைபெறும் இந்த பயிற்சியின் போது வேளாண்துறை வல்லுனா்கள் விவசாயிகள் அதிக வருமானம் ஈட்டும் வகையில் நவீன வேளாண் தொழில்நுட்பம் குறித்து எடுத்துரைத்தனர்

பள்ளிப்பாளையம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற முகாமில் மாநில மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி பங்கேற்றார் இதில் வேளாண்மை கால்நடை பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து கருத்துக்காட்சி வேளாண் இயந்திரங்களின் செயல்முறை விளக்கம் உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டன

மத்திய மாநில அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார் மாவட்ட தோட்டக்கலை துறை இணைஇயக்குனர் திரு சிவசுப்ரமணியன் சாம்ராஜ் இயற்கை வேளாண் சாகுபடியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார்

சுசீலாவும் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற வேளாண் தொழில்நுட்ப பணிமனை கண்காட்சியை மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு

ஸ்ஸ்ஸ்ஸ் கிசான் தேனி தேனி மாவட்டம் வடுகப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் விவசாயிகள் நல்வாழ்வு பணிமனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

காஞ்சிபுரம் வாய்ஸ் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதம மந்திரி பயிர்க்காப்பீட்டு திட்டம் குறித்து மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் திருஃது குணசேகரன் பேசுகையில்

பொறியியல் விண்ணப்பம் இதனிடையே தமிழகத்தில் பொறியியல் கல்லூரிகளில் சேர்க்கை மற்றும் ஆன்லைன் கலந்தாய்வுக்கு விண்ணப்பம் பதிவு நாளை தொடங்குகிறது

திருச்சி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆன்லைன் பதிவு செய்தலை மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு

ராஜாமணி நாளை தொடங்கி வைக்கிறார்

சித்திக் தலைமையிலான ஒருநபர் குழுவிடம் கோரிக்கை மனுக்களை அளிக்கலாம்